குழந்தைகளைக் கவனித்துக் கொள்வதற்குஆண்கள் விடுப்பு எடுத்துக் கொள்ளலாம் என்றுமத்தியபணியாளர் நலத் துறைஅமைச்சர் திரு ஜிதேந்திரசிங் தெரிவித்துள்ளார்

இந்தியாவிள் எரிசக்தித் துறைவளர்ச்சியைமையமாகக் கொண்டுள்ளதாகபிரதமர் கிரு நரேந்திரமோடிகூறியுள்ளார் சர்வதேசளரிசக்திநிறுவனங்களின் தலைவர்களுடன் காணொளி மூலம் உரையாற்றியஅவர் சுற்றுச் சூழலுக்கும் தொழில் துறைக்கும் உகந்ததாக இருக்கும் என்றுஅவர் உறுதியளித்தார்

மாற்றுஎரிசக்திஅதிகம் உள்ளநாடாக இந்தியாவிளங்குவதாகஅவர் தெரிவித்தார் சுய சார்பு மிக்க இந்தியாஉலகபொருளாதாரத்தின் மாற்றத்திற்குவழிவகுக்கும் என்றார் கார்பன் வாயு வெளியேற்றும் அளவு குறையும் என்றுஅவர் நம்பிக்கைதெரிவித்தார்

கடந்த ஆறு ஆண்டுகளாக இந்தியாவின் எரிசக்தித் துறையில் புதியமாற்றங்களைக் கண்டுவருவதாககூறினார்

ஒரேதேசும் ஒரேவாயு கட்டமைப்பு அடிப்படையிலானபொருளாதாரத்தைஉருவாக்கதிட்டம் இருப்பதாகபிரதமர் கூறினார்

குத்தளரிசக்திசந்தையில் இந்தியாமுதலீடுகளைஈர்த்துவருவதாகவும் இந்தியாவின் எரிசக்திஉற்பத்திஅதிகரிப்பதற்கு ஏழு காரணங்கள் இருப்பதாகபிரதமர் திரு நரேந்திரமோடிகூறினார்

அமித் ஷா தெரிவித்துள்ளார் இது தொடர்பானட்விட்டர் பதிவில் லடாக் மக்களுக்குஅவர் நன்றிதெரிவித்துள்ளார் வளர்ச்சிமற்றும் செழிப்பைலடாக் மக்கள் தெரிந்துகொண்டிருப்பதாகதிருஅமித் ஷா கூறினார்

பிரதமர் திரு

மத்திய புலனாய்வு அமைப்பு இந்தமாநாட்டிற்குஏற்பாடுசெய்துள்ளது விழிப்பான இந்தியாசெழிப்பான இந்தியாஎன்றகருப்பொருளில் இந்தஆண்டுமாநாடுநடைபெறுகிறது

குழந்தைகளைக் கவனித்துக் கொள்வதற்குஆண்கள் விடுப்பு எடுத்துக் கொள்ளலாம் என்றுமத்தியபணியாளர் நலத் துறைஅமைச்சர் திரு ஜிதேந்திரசிங் தெரிவித்துள்ளார் மனைவி இழந்தவராகவோஅல்லது பிரிந்தவராகவோஅல்லதுதிருமணமாகாதஆண் பணியாளர்கள் தங்களதுகுழந்தைகளைவளர்ப்பதற்குவிடுப்பு எடுத்துக் கொள்ளலாம் என்றுஅவர் தெரிவித்துள்ளார்

இந்தசுற்றிக்கைஏற்கனவேவெளியிடப்பட்டிருந்தாலும் அகுற்கேற்றவிழிப்புணர்வு மக்களுக்குகிடைக்கவில்லைஎன்றார்

இந்தசமயத்தில் அவர்கள் விடுப்புடன் கூடிய பயணத்தைமேற்கொள்ளவாம் என்றார்

மாநிலங்களுக்கிடையோமட்டுமல்ல இரு நாடுகளுக்கிடையேசெல்லும் வகையில் இந்தசாலைஅமைக்கப்பட்டுள்ளது

ஆப்பிரிக்கநாடுகளுடன் இந்தியாநெருங்கியநட்புணர்வு கொண்டுள்ளதாகவெளியுறவு கோவிட் கூறியுள்ளது

இந்தவெற்றியைஅடுத்து பஞ்சாப் அணி புள்ளிப் பட்டியலில் நான்காம் இடத்திற்குமுன்னேறியுள்ளது துபாயில் இன்றுநடைபெறும் ஆட்டத்தில் ஐதராபாத் அணிதில்லிஅணியைஎதிர்கொள்கிறது